மத்திய அரசு இன்று தொடங்கியுள்ளது

மக்கள் அரசின் சேவைகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

வழங்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார்

என்ற இலக்கை இலங்கை நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கான நீர்வளத் திட்டத்தை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் செகாவத் இன்று தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த முன்னோடி திட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசிய அமைச்சர் மழைநீர் சேகரிப்புக்கு தேசிய முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதனை மக்கள் இயக்கமாகவே கொண்டு செல்வதற்கான தருணம் வந்து விட்டதாகவும் அவர் கூறினார் தண்ணீர் பற்றாக்குறை என்ற அச்சுறுத்தல் நாட்டில் பரவலாக எழுந்துள்ள பிரச்சனை என்றும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இந்த சவாலை சமாளிக்க தமது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய சராசரி தண்ணீரின் அளவு பருவமழை கிடைக்காத காரணத்தால் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார்

வறட்சியான பகுதிகளில் நிலத்தடி நீரை பெருக்கவும் நீர் பகிர்வு தொடர்பாகவும் இந்த அதிகாரிகள் ஆய்வு செய்து திட்டங்களை வடிவமைப்பார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நேற்று உரையாற்றிய போது மழை நீர் சேகரிப்பை வலியுறுத்தியதோடு அதளை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டார் நீர் வளத்தை பாதுகாப்பதற்கு பரவலான முறையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் டிஜிட்டல் இந்தியா திட்டம் மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத் தந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோட கூறியுள்ளார் இந்தத் திட்டம் கொண்டுவரப்பட்டு

டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் மக்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை தங்குதடையின்றி பெற்றுக் கொள்வதற்கான சக்தியை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு வலுசேர்க்க உதவியவர்களுக்கு தமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இம்மாதம் மூன்றாம் தேதியில் இருந்து மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார் ஏற்கனவே இததொடர்பாக குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் இவ்வாண்டு இறுதியில் தான் அம்மாநிலத்தில் தேர்தல் நடத்த முடியும் என தெரிவித்ததை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்க வேண்டிய குழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஜம்மு சர்வதேச எல்லைப் பகுதியில் பத்து கிலோ மீட்டருக்குள் வசிப்போரின் குழந்தைகள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை பெறும் வகையில் ஜம்மு காஷ்மீர் இடஒதுக்கீட்டு திருத்த மசோதாவையும் அமைச்சர் தாக்கல் செய்தார்

குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீட்டிப்பதற்கு தேவையற்ற காரணங்களை மத்திய அரசு கூறிவருவதாகவும் அம்மாநில மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றுடன் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைகிறது வரும் அக்டோபர் மாதம் முதல் தேதியிலிருந்து சிறு வியாபாரிகளுக்கான ஜிஎஸ்டி தாக்கல் நடைமுறை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரியை திரும்பப் பெறுவதற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியால் பெருத்த மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது

உச்சநீதிமன்றம் காவிரி குறித்து தெளிவான தீர்ப்பை கொடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டனார் கர்நாடகத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்றும் மேலாண்மை வாரியம் கலைக்கப்படும் என்றும் காங்கிரஸ் அரசு கூறிய போது திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி டுவிட்டரில் வெளியிட்ட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் கேள்வி நேரம் முடிவடைந்ததும் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக எதிர்கட்சிகள் கொண்டுவந்த சிறப்பு கவனார்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது

குடிமராமத்து பணிகள் முற்றிலும் தோல்வி அடைந்துவிட்டதாக அவர் கூறினார் குடிநீர் விநியோகத்திற்கு அரசு தற்காலிகமாக நடவடிக்கைகளை எடுத்திருந்ததாலும் அவை போதமான அளவில் நடைபெறவில்லை என்று குற்றம்சாட்டினார் துணை நிலை ஆளுநர் குறித்து பேசுவதற்கு பேரவை விதிகளில் இடமில்லை என்று அவைத் தலைவர் அதனை அவைக்குறிப்பில் இருந்து நீக்கிவிட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்

கிஸ்த்துவாரில் இருந்து கேஷ்வாள் என்ற இடத்திற்கு மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தபோது சிர்க்குவாரி என்ற இடத்தில் இந்த மினி பேருந்து பள்ளத்தில் உருண்டு விழுந்து விபத்திற்குள்ளானது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு சத்தியபால் மாலிக் ஆகியோர் இந்த மிளி பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் விரைவில் நலம்பெற வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்

இதற்கான வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்கியது தேர்தலில் திமுக சார்பில் தொமுச பொதுச்செயலாளர் இந்த திரு மு சண்முகம் வழக்கறிஞர் திரு பி வில்சன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் திமுக கூட்டணியல் உள்ள மதிமுக வுக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மருத்துவ சிகிச்சை மற்றும் நலவாழ்வு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் போதைப்பொருள் பழக்கம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் உணவு பழக்கம் ஆகியவற்றில் இருந்து இளைய சமுதாயம் விடுபடவும் மருத்துவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

குடியிருப்பு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று வாழ்க்கைமுறை க்காதாரமான வாழ்வு கற்றுப்புற தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்றும் கூறினார்

விப்பிள்டன் டென்னிஸ் போட்டி இன்று லண்டனில் தொடங்கியது